மருது பாண்டிய சகோதரர்களின் நினைவுதினத்தையொட்டி அமைச்சர்கள் இன்று திருப்பத்தூரில் அஞ்சலி செலுத்தினார்கள்

விசாகப்பட்டினத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்கிறது

கௌரவமிகு இந்த விருது தமக்கு அளிக்கப்பட்டதற்கு பிரதமர் கொரிய நாட்டு அரசுக்கு தமது நன்றி தெரிவித்துக்கொண்டிருப்பதாக பிரதமர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ராவீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் லஞ்ச ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளாலும் பண மதிப்பிழப்பு சீர்திருத்தத்தாலும் அரசின் கட்டமைப்பை தாய்மையாக்குவதற்கு பிரதமர் மேற்கொண்ட முயற்சிகளை சியோல் குழு பாராட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடியின் கொள்கைகள் அனைத்து நாடுகளுடனான நட்புறவின் மூலம் பிராந்திய சர்வதேச அமைதிக்கு வித்திட்டது போன்றவற்றை இக்குழு வெகுவாக பாராட்டியிருப்பதாக திரு

மோடி என்பது குறிப்பிடத்தக்கது

இந்நிகழ்ச்சியில் நான் அல்ல நாம் என்ற இணையதள பக்கத்தையும் அவர் வெளியிடுகிறார் செயல்படும் இந்த இணையதளம் சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்களை அளிப்பதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிவோருக்கான சிறப்பு அலைபேசி செயலியையும் பிரதமர் அறிமுகப்படுத்துகிறார்

புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்குப்பின் இதை தெரிவித்த அவர் இம்முகமையின் இரண்டு உயர் அலுவலர்கள்மீது மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தாக்கல் செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் இருந்தவர்கள்மீது குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார்

நாகேஷ்வர் ராவுக்கு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது

இதனிடையே கட்டாய விடுப்பு தொடர்பான மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு அலோக் வர்மா தாக்கல் செய்துள்ள அவசர மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது

அலோக் வர்மா மனு தாக்கல் செய்துள்ளார்

புததில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரஸாத் தெரிவித்துள்ளார்

இயக்குநர் பதவிகளை உருவாக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

மனுக்களை விலக்கிக்கொள்ள நாளைமறுநாள் கடைசிநாளாகும்

மாவட்டம் திருப்பத்தூரில் மருது சகோதரர்களின் மணிமண்டபத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன்

மணியன் திரு

காமராஜ் திரு கடம்பூர் ராஜு திரு

பாண்டியராஜன் திரு பாஸ்கரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்

மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாஸன் அணையை திறந்துவைக்கிறார்

அதேபோல் தேனி மஞ்சளாறு அணையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவைத்துள்ளார்

எடப்பாடி கே

முதலீட்டாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் திரு மனோகரன் மகளிர் திட்ட இயக்குநர் திரு